நலனுக்காகமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் அறிவித்துள்ளதிட்டங்களுக்குதலைவர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

இந்தநோய் தொற்றபரவலின் வேகம் தொடர்ந்துகட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் இடம்பெயா்ந்ததொழிலாளா்கள் சிறு சுகறு விவசாயிகள் சாலையோரவியாபாரிகள் ஆகியோரின் நலனுக்காகமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் அறிவித்துள்ளதிட்டங்களுக்குதலைவர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் உணவு பாதுகாப்பைஉறுதிசெய்வதற்கு இந்தஅறிவிப்புகள் உதவிடும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகருத்துதெரிவித்துள்ளார் விவசாயிகள் சாலையோரவியாபாரிகள் இடம்பெயர்ந்ததொழிலாளர்கள் மற்றும் நலனுக்காகஅறிவிக்கப்பட்டதிட்டங்கள் அவர்களின் வாழ்வாதாரததைமேம்படுத்தஉதவிடும் என்றும் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் மத்தியவேளாண்துறைஅமைச்சா் தோமரும் திருநரேந்திரசிங் இந்தஅறிவிப்புகள் வரலாற்றுசிறப்புமிக்கவைஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஏழைமக்களின் நலனுக்காகஅறிவிக்கப்பட்ட இந்ததிட்டங்கள் ஊரகப்பகுதிமேம்பாட்டிற்குஉதவிடும் என்றுதெரிவித்துள்ளார்

இடம்பெயா்ந்தொழிலாளா்களுக்கு இலவக்உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றுஅறிவித்திருப்பது அவர்களின் நலனுக்குபெரிதும் உதவிடும் என்றுகூறியுள்ளார் மத்தியஅமைச்சர்கள் பலரும் இந்தஅறிவிப்புகளுக்குவரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதனிடையேமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் அறிவித்ததன்படி இடம்பெயர்ந்ததொழிலாளர்களுக்கு இலவசமாகவழங்குவதற்குத் தேவையாளஉணவுப் பொருட்கள் இன்றுமுதல் மாநிலங்களுக்குவிநியோகம் செய்யப்படும் என்றுமத்தியஉணவுத்துறைஅமைச்ச் திருராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இது தொடர்பாகஉணவுக் கழகத்தின் தலைவர்களுக்குஅறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குடும்பஅட்ட இல்லாத இடம்பெயா்ந்ததொழிவாளா்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றுநிதிஅமைச்சர் அறிவித்திருப்பதையும் திருராம்விலாஸ் பாஸ்வான் சுட்டிக்காட்டினார்

பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறவுள்ள இந்தகூட்டத்தில் நோய் பரவலைதடுப்பதற்காகமேற்கொள்ள்பபட்டநடவடிக்கைகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்படவுள்ளது

புதுதில்லியில் உள்ளநோய் கட்டுப்பாட்டுமையத்தைநேற்றபாா்வையிட்டஅவா் இந்தநோய் தொற்றுபரிசோதனைக்கானஅதிநவீனகருவியின் சேவையையும் தொடங்கிவைத்தாா் இந்தநோய் தொற்றுபரவல் இரண்டு மடங்காகஅதிகரிக்கும் வேகம் தற்போதுகட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவா் கூறினாா் இந்தநோய் தொற்றினால் உயிரிழப்போா் எண்ணிக்கை புள்ளி மூன்று இரண்டுசதவீதமாகஉள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

நாட்டிலேயேதமிழகத்தில்தான் இந்தநோய் தொற்றினால் உயிரிழப்போரின் எண்ணிக்கைகுறைவாக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

பொருளாதாரத்தைமீட்டெடுப்பதற்காகமாநிலஅரசுநியமித்தபொருளாதாரநிபுணர்கள் தமிழகத்தின் குழுவின் முதலாவதுகூட்டம் நேற்றுசென்னையில் நடைபெற்றது ரிசா்வ் வங்கியின் முன்னாள் கவா்னா் திரு ரங்கராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் பொருளாதாரத்திற்குஏற்பட்டபாதிப்புகள் குறித்துவிரிவாகவிவாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாள்களிடம் பேசியதிரு ரங்கராஜன் பொருளாதாரபாதிப்புகளைஆராய்வதற்காகதுணைநிபுணா் குழு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகக் கூறினாா்

சென்னைஉயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையைஏற்றுதமிழகஅரசு இந்தஅவசரசட்டத்தைகொண்டுவந்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதஉள்ளமாணவர்களுக்குத் தேவையானஅனைத்துஉதவிகளையும் மாநிலஅரசுவழங்கும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

தேசியதகுதித் தோ்வுக்கானதேதிவிரைவில் அறிவிக்கப்படும் என்றுமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்ச் திருரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் நாடுமுழுவதிலும் ஆசிரியர்கள் பங்கேற்ற இணையகருத்தரங்கில் நேற்றுஅவர் உரையாற்றினார் நவோதயாபள்ளிஆசிரியர்களுக்கானதேர்வு முறைகளை பூர்த்திசெய்தவர்களுக்கு ஊரடங்குக்குபின்னர் பணிநியமனஆணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்ச் கூறினார்

வுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசினார்

தமிழகத்தில் ஊரடங்கு முடியும் வரைமதுக்கடைகளைதிறக்கக்கூடாதுஎன்றசென்னைஉயா்நீதிமன்றஉத்தரவினைஎதிா்த்துமாநிலஅரசுதாக்கல் செய்துள்ளமேல் முறையீட்டுமலுஉச்சநீதிமன்றத்தில் இன்றுவிசாரணைக்குஎடுத்துக் கொள்ளப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் முககவசம் அணியாமல் வாகனங்களில் சென்றவர்களைநிறுத்தி ஆட்சியர் திருமெகராஜ் மற்றும் காவல்துறைகண்காணிப்பாளர் திருஅருள் அரசுஆகியோர் அறிவுரைவழங்கினர்

மாவட்டம் கிராமத்தில் உள்ளகண்மாயில் ராமநாதபுரம் புனரமைப்புப் பணிகளைமேற்கொள்வதுதொடர்பாகஆட்சியர் திருவீரராகவராவ் தலைமையில் விழிப்புணர்வுக் கூட்டம் நேற்றுநடைபெற்றது